அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் அதிபர் ட்ரம்பின் இந்திய வருகை வரலாற்று சிறப்புமிக்க இருதரப்பு நட்புறவில் ஒரு புதிய அத்தியாயம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சேலத்தில் மாபெரும் ஜவுளிப்பூங்கா அமைக்கப்படவுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி விரைவில் தொடங்கும் என அமைச்சர் திரு கபாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷை

இனி விரிவான செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இந்தியாவில் இரண்டு நாள் பயணமாக நேற்று அகமதாபாத் வந்த அதிபர் ட்ரம்ப் அங்குள்ள சர்தார் பட்டேல் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில் உரையாற்றினார் அப்போது தீவிரவாதத்திலிருந்து தத்தமது நாட்டு மக்களைக் காப்பாற்ற இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார் தீவிரவாதிகளையும் அவர்களது சித்தாத்தங்களையும் எதிர்த்துப் போராடவும் இருநாடுகளும் தீர்மானித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்புத்துறையில் இருநாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை கணிசமான அளவுக்கு விரிவுபடுத்தவுள்ளதுக குறிப்பிட்ட அவர் மாபெரும் வர்த்தக உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பிரதமர் திருநரேந்திர மோடி தமது உண்மையான நண்பர் என்றும் இந்தியாவின் நலனுக்காக கடுமையாக வாதாடக்கூடியவர் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் அமெரிக்கா இந்தியாவை மிகவும் நேசிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிபர் ட்ரம்பின் இந்திய வருகை இந்தியா அமெரிக்கா இடையிலான வரவாற்றுச் சிறப்புமிக்க நட்புறவில் ஒரு புதிய அத்தியாயம் என்றார் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஜனநாயக பாரம்பரியம் தான் வலுவான நட்புறவுக்கு அடித்தளம் என்றும் குறிப்பிட்டார்

மோடி தெரிவித்தார் அகமதாபாத் பயணத்தை முடித்துக் கொண்டு ஆக்ரா சென்ற அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தினர் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மகாலை கண்டு மகிழ்ந்தனர் அங்குள்ள பார்வையாளர் புத்தகத்தில் கையெழுதிட்ட அதிபர் ட்ரம்ப் தாஜ்மகால் தங்களை மிகவும் ஈர்த்துள்ளதாகவும் காலத்தால் அழியாத இந்த எழில்மிகு நினைவுச்சின்னம் இந்தியக் கலாச்சாரத்தின் பன்முக அழகை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் ஆக்ரா பயணத்தை முடித்துக் கொண்டு புதுதில்வி வந்தடைந்த அமெரிக்க அதிபரை மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி விமான நிலையத்தில் வரவேற்றார் அமெரிக்க அதிபருக்கு புததில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ராஜ்காட் செல்லும் அதிபர் ட்ரம்ப் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார் அதனைத் தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் அதிபர் ட்ரம்ப் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் தனியாகவும் குழுக்கள் அளவிலும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அவருடன் வந்துள்ள அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு வில்பர் ராஸ் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு டான் ப்ருலெட் அந்நாட்டின் முப்படைத்தளபதி திரு மிக் முல்வானே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு

அப்போது இருநாடுகளிடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய அப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்து பேசவுள்ளார் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று உயர் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படவுள்ள அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சி குறித்த உயர்மட்ட ஆய்வுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்துப் பேசிய அவர் மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றார் இந்தக் கல்வி நிறுவனங்கள் புதிய மற்றும் சிறப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கான அடிக்கற்களாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் வருங்கால தலைமுறையினரை அறிவாற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதோடு உலக அளவிலான தரவரிசைப் பட்டியலிலும் இந்த கல்வி நிறுவனங்கள் முக்கிய இடம் பெறும் என்று திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற சிறப்புமிக்க படைப்பிரிவுகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேடயங்களை வழங்கி கவுரவித்தார் முப்படைகளில் சிறந்த படையாக தேர்வு செய்யப்பட்ட விமானப்படைக்கு கேடயம் பரிசளிக்கப்பட்டது மத்திய ஆயுத காவல் படைகளில் சிறந்த அணிவகுப்புக்கான கேடயம் மத்திய தொழில்பாதுகாப்பு படைக்கும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற வீரர்களின் கடுமையான உழைப்பும் பயிற்சியுமே அவர்களது சிறப்பான செயல்பாட்டிற்கு காரணம் என்றார் இது மற்ற படைப்பிரிவுகளுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்

சேலத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

சேலம் சென்னை இடையிலான எட்டு வழிச்சாலைத் திட்டம் முடக்கப்பட்டுள்ளதால் அதனை விரைவுச் சாலையாக கொண்டு வர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பிறந்த இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அஇஅதிமுக அரசு செயல்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மாநில அரசின் மூன்றாண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியையும் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

ஹர்ஷ்வர்த்தனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார் மக்கள் நல்வாழ்வுத்துறைச் செயலாளர் டாக்டர் பீலா ராஜேஷும் இந்த சந்திப்பின்போது உடன் இருந்தார் தமிழகத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என பிஜேபி தேசியச் செயலாளர் திரு எச்ராஜா மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் போளுரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்றார் மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இருவரிச் செய்திகள் சீனாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவது வெகுவாகக் குறைந்துள்ளது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது

மலேசிய பிரதமர் திரு மகாதிர் முகமது தமது பதவியை ராஜினாமா செய்து மன்னருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் சிரியாவின் வடமேற்கு பகுதியில் துருக்கி படைகள் நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர்

கள்ளியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுட்டுக்கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய சையது அலி நவாஸின் காயல்பட்டணம் இல்லத்தில் தேசியப் புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர்